தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

ஆய்வு மேற்கொள்கின்றனர்

தொழில்நுட்பத்தை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை உருவாக்கியுள்ளது

பேர் உயிரிழந்தனர்

இந்தியாவின் மேரிகோம் சோனியா சாஹல் ஆகியோர் இன்று பங்கேற்கின்றனர் இனி விரிவான செய்திகள் மத்தியப்பிரதேசும் மிசோரம் ராஜஸ்தான் தெலங்கானா ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து தங்கள் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் மிசோரமில் நேற்று லுங்லெய் என்னும் இடத்தில் தேர்தல் பிரக்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மிசோரமில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கும் ஊழலற்ற நிர்வாகத்திற்கும் பாடுபடும் என்று தெரிவித்தார் வடகிழக்கு பிராந்தியத்தின் நெடுஞ்சாலைகள் ரயில்வேக்கள் விமானப்போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்போக்குவரத்து துறையில் தொடர்புகளை மேம்படுத்த பிஜேபி அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் விதிஷா மாவட்டத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்த பத்து நாட்களில் ஒவ்வொரு விவசாயியின் அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று உறுதி அளித்தார் ரெய்சன் சிகோர் மாவட்டங்களிலும் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மாநிலத்தில் வாக்குப்பதிவின்போது வரிசைகளில் நிற்காமல் வாக்களிக்கும் செயலி வசதியை தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ளார்

ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தெலங்காளாவில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் திருப்தி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் உயர் மட்ட குழு மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவுள்ளது ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாவில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் மூன்றாம் கட்ட உள்ளாட்சித் தேர்தல்கள் இன்று நடைபெறவுள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

சிக்கவான் பிராந்தியத்தில் உள்ள துஜியாங்யன் நகரில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது

இதன் பயனாக இந்தியாவிலிருந்து அரசி சர்க்கரை மருந்துப்பொருட்கள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இன்றைய கூட்டத்தில் இதுகுறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி மாதந்தோறும் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படுகிறது

இந்திய வானொலி மற்றும் துதர்ஷனில் அனைத்து அலை வரிசைகளிலும் அகில இது ஒலிபரப்பப்படும் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி துதர்ஷன் செய்திப்பிரிவின் யூ டியூப் அலைவரிசைகளிலும் இதனைக் கேட்கலாம் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் வலை தளத்திலும் ஒரே நேரத்தில் ஒலிபரப்பப்படும் இரவு எட்டு மணிக்கு அனைத்து பிராந்திய மொழிகளிலும் இது ஒலிபரப்பப்படும் ஏற்கெனவே மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் ஊழல் ஒழிப்பு கருப்பு பண தடுப்பு ஆகியவற்றில் டிஜிட்டல் பரிவர்த்தனை பெரும் பங்காற்றி இருப்பது பற்றி பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவர் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் குஐராத்தில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதி கைக செய்யப்பட்டுள்ளார் பீகார் மாநிலம் அவுரங்காபாத் மாவட்டத்தில் நிகழ்ந்த நில கண்ணிவெடி தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த பத்து பேர் கொல்லப்பட்டது உட்பட பல்வேறு வழக்குகளில் ராஜேஷ் ரவிதாஸ் என்கிற கோபால்ஜி பிரசாத் உத்தம்ஜி சம்பந்தப்பட்டவர் ஆவார் நேற்று மாறு வேடத்தில் தொழிலாளி போல வேலை செய்துக்கொண்டிருந்த அவரை வல்சாத் மாவட்டம் வாபி என்னும் இடத்தில் குஜராத் தீவிரவாத தடுப்புப்படை கைது செய்தது அவரிடம் விசாரணை நடத்தியப் பின்னர்அவர் பீகார் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் தமிழ்நாட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்றுமுதல் மூன்று நாட்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளனர் தில்லியிலிருந்து நேற்றிரவு தமிழகம் வந்த மத்திய குழுவினர் இன்று தலைமைசெயலகத்தில் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளனா்

தில்லி திரும்பும் முன்பு மீண்டும் தமிழக முதலமைச்சர் மாநில தலைமை செயவர் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர் பின்னா் சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளனா்

தாக்கத்தின் அடிப்படையிலான வானிலை கணிப்பு அணுகுமுறை என்ற பெயரிலான இந்த தொழில்நுட்பம் தற்போதைய காலக்கட்டத்தில் மாநில அரசுகள் மழழயால் நீர்த்தேக்கங்களில் ஏற்படும் நீர்வரத்து மற்றும் நீர்மட்டத்தை அவ்வப்போது கண்காணிக்க முடியும் இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்காக அறிவியல் மற்றும் கற்றுச்சூழலுக்காள மையம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய வாளிலை ஆராய்ச்சித்துறை தலைமை இயக்குநர் திரு கே ஜே ரமேஷ் கேரளாவில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை சமாளிக்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்றார் மாலத்தீவுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா சாஹித் நான்கு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார்

அப்போது இரு தலைவர்களும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பது குறித்தும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை புதுப்பித்துக்கொள்வது பற்றியும் பேச்சு நடத்தினார்கள் மாலத்தீவுகளில் புதிய அமைச்சரவை பதவியேற்றப் பின்னர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் முதன் முதலில் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலி இந்தியாவுக்கு வருவது பற்றி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தில் முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த வருடம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் விளக்க தொழில் நுட்ப வசதியுடன் கூடிய திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன இதன் முதல் திரைப்படமாக ஷோலே நேற்று திரையிடப்பட்டது இன்று ஹிச்கி திரைப்படம் ஒளிபரப்பாகவுள்ளது

இஸ்மாயில்கேல் மாவட்டத்தில் கோஸ்ட் என்னுமிடத்தில் உள்ள ரானுவ தளத்தில் அமைந்திருக்கும் மசூதியில் பலத்த பாதுகாப்பையும் மீறி இந்த தாக்குதல் நடந்துள்ளது நேற்று தொழுகைக்காக மசூதியில் ஏராளமானோர் கூடியிருந்தபோது தற்கொலைப்படையைச் சேர்ந்த தீவிரவாதி இந்த தாக்குதலை நடத்தியுள்ளான் இதில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் ஆப்கானிஸ்தான் ரானுவ வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜார்கண்டில் தடை செய்யப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி என்ற தீவிரவாத அமைப்பின் தளபதி பாதுகாப்புப் படையினரால் நேற்று சுட்டுக்கொல்லப்பட்டான் சிம்தேகா மாவட்டத்தில் அந்த தீவிரவாதி பதுங்கி இருப்பதூகக் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட காவல் துறை நடவடிக்கையில் விஜய் தங் என்கிற அந்த தீவிரவாதி கொல்லப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சஞ்சீவ் குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் அந்த பகுதியைச் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையை நடத்தியபோது அங்கு பதங்கி இருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் குட்டதாகவும் காவல்துறையினர் நடத்திய பதிவடி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது

டிஜிட்டல் நிதி வழங்கும் மையம் இதனை தெரிவித்துள்ளது பயனாளிகளுக்கு நேரடி மானியமாக அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது

சாஹல் கலந்து கொள்ளும் முதலாவது உலக சாம்பியன்போட்டி இதுவாகும்